பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார்

பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

ராஜாங்கம் கோரியுள்ளார்

பேஸ்புக் இணையதளத்தில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர்

அரசின் சிர்திருத்தப் பணிகள் காரணமாகவே பொருளாதாரத்தின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து இருப்பதாகவும் இந்திய மக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரத்தின் அங்கமாக மேம்படுத்தி இருப்பதாகவும் திரு

மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை டிசம்பர் இறுதிவாக்கில் அறிவிக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு

புதிய கல்வி கொள்கைக்கான முதல்கட்ட வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரின் பார்வைக்கு அனுப்ப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு

இறுதி வரைவை தயாரிக்கும் என்றும் அவர் கூறினார்

கல்வித் துறையில் புரட்சிகரமான பல மாற்றங்களை அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் அனைவருக்கும் தரமான கல்வியை குறைந்த செலவில் வழங்க அரசு உறுதி புண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவுத் திட்டத்தை வலுப்படுத்த கூடுதல் நிதி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஐஐஎம் நிர்வாகவியல் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ரயில்வே துறையில் சுத்தம் உணவின் தரம் மற்றும் நேரம் தவறாமையை பராமரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

மத்திய செய்தி ஒளிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இன்று மாலை புதுடில்லி சிரிபோஃர்ட் கலையரங்கில் ஐரோப்பிய யூனியன் திரைப்பட விழாவை தொடக்கி வைக்கிறார் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தம் நோக்கில் இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது

வாத்பாயின் உடல்நலம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தார்

வாத்பாயின் உடல்நிலை ஸ்திரமாக உள்ளதாகவும் நல்ல முறையில் அவர் குணமடைந்து வருவதாகவும் டாக்டர்கள் குடியரகத் துணைத் தலைவரிடம் தெரிவித்தனர் மருத்துவமனையில் திரு

வெங்கையா நாயுடு சந்தித்துப் பேசினார் தூத்துக்குடி துப்பாக்கிச்தடு குறித்து சிபிஐ மூலம் விசாரிப்பதே சரியானதாக இருக்கும் என இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது சிறப்பு புலனாய்வுக் குழ மூலமான விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ரஜினிகாந்த் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனு தலைமை நீதிபதி திருமதி இந்திரா பேனர்தி தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டு மனுதாரர் சிபிஐ யை அணுகலாம் என்றும் அறிவுறுத்தினார் இது குறித்து ஒருவார காலத்தில் பதில் அளிக்க தமிழக அரசுக்கு நோட்டிஸ் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு

மெரீனாவில் நினைவகம் கட்டப்படுவதை தாம் ஏற்கவில்லை என்றாலும் வழக்கின் திர்ப்பு முற்றிலும் சட்டப்படியே வழங்கப்படும் என தலைமை நீதிபதி திருமதி இந்திரா பேனர்ஜி கூறினார் தமது தனிப்பட்ட கருத்தும் சட்டப்படியான கருத்தும் ஒன்றாக இருக்கத் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதே போல மதுபான கடைகளை படிப்படியாக மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மதுக்கடை உரிமையாளர்களின் அரசியல் செல்வாக்கு குறித்து அரசு கவலைப்படாமல் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் மதுக்கடைகளை மூடுவதால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரினார்

புதுவையில் பட்ஜெட்டை கூட தாக்கல் செய்ய முடியாத நிலையில் உள்ள முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உரிமைகளுக்காக போராட வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லியில் நேற்று நடைபெற்ற நீத்தி ஆயோக் கூட்டத்தில் புதுவை அரசின் கருத்துக்களை சரியான முறையில் எடுத்துக் கூற முதலமைச்சர் தவறி விட்டதாகவும் திட்ட கமிஷனுக்கு பதிலாக நீத்தி ஆயோக் அமைக்கப்பட்டதில் இருந்தே எந்த ஒரு மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டாம் என்ற முடிவில்தான் மத்திய அரசு இருப்பதால் புதுவைக்கு சிறப்பு மாநில அஸ்தஸ்து கோருவது மக்கனை ஏமாற்றும் முயற்சி என்றும் கூறினார் நீத்தி ஆயோக் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் பற்றி முதலமைச்சர் பேசியதும் தேவையற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி மறுப்பது புதுவைக்கே அவமானம் என்பதால் முதலமைச்சர் அனைத்து கட்சியினரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என திரு

அல்லது புதுவையிலாவது ராத்நிவாஸ் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாளை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை புதுவையில் சிறப்பாகக் கொண்டாட பிரதேச காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ளது பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நானை நடைபெறும் என்றும் கோவில்கள் மற்றும் இதர வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

புதுவை யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ராகுல்காந்தி பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் ரத்ததானம் இனிப்பு விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது

வி நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் தொடக்கி வைக்க உள்ளனர்

பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார் ரயில்வே துறையில் சுத்தம் உணவின் தரம் மற்றும் நேரம் தவறாமையை பராமரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுனார் புதுவையில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

ராஜாங்கம் கோரியுள்ளார்